கேரளாவிலும் புதுச்சேரியிலும் நாளை ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது மேற்குவங்கத்தில் மூன்றாம் கட்டத் தேர்தலும் அசாமில் மூன்றாவது மற்றும் இறுதிக் கட்டத் தேர்தலும் நாளை நடைபெறுகிறது

கள்னியாகுமரி மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் நாளை நடைபெறுகிறது

தேர்தலுக்காள அனைத்து அஏற்பாடுகளும் முழுவீச்சில் சுப்யப்பட்டு வாக்குச்சாவடிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாகு தெரிவித்தார் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவி பாட் கருவிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்

காலை ஏழு மணியிலிருந்து மாலை ஆறு மணிவரை பொதுவான வாக்காளர்கள் வாக்களிப்பார்கள் என்றும் ஆறு மணிக்கு பிறகு ஒரு மணி நேரம் கோவிட் பாதிப்பு ஏற்பட்டு தபால் வாக்கு செலுத்த இயலாதவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் கோவிட் நோயாளிகளுக்கு பிபிஇ கவச உடைகள் அளிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் வாக்காளர் அடையாள அட்ளட இல்லாவிட்டாலும் வாக்காளர் பட்டியலில் பெயர் உள்ளவர்கள் தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டுள்ள ஆதார் ஒட்டுநர் உரிமம் உள்ளிட்ட மாற்று ஆவணங்களை பயன்படுத்தி வாக்களிக்கலாம் என்றும் திரு சத்யபிரதா சாகு கூறினார் கேரள மாநிலம் மற்றம் புதுச்சேரி யூளியன் பிரதேச சுட்டப்பேரவைகளுக்கான வாக்குப்பதிவும் நாளை நடைபெற உள்ளது

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் அச்சம் தரும் வகையில் கோவிட் பரவல் இருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்

சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்

சத்தீஷ்கரில் நக்கவைட் தீவிரவாத தாக்குதலில் உயிர்நீத்த பாதுகாப்புப்படை வீரர்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று வீரவணக்கம் செலுத்தினார் சத்தீஷ்கர் மாநிலம் பஸ்டாரில் உள்ள மண்டல தலைமையகத்திற்கு சென்ற திரு அமித் ஷா மாநிலத்தில் தற்போதுள்ள நிலைமை குறித்து ஆய்வு செய்தார் ஜக்தவ்பூரில் மாநில முதலமைச்சர் திரு பூபேஷ் பாகல் மற்றும் உயரதிகாரிகளுடன் மாநில பாதுணப்பு நிலைமை குறித்து திரு அமித் ஷா ஆய்வு செய்தார் பின்னர் பிஜப்பூர் மாவட்டத்தில் நக்சலைட் தாக்குதல் நடத்திய பகுதிக்கு அருகில் உள்ள பசகுடா மத்திய ரிசர்வ் காவல் படை முகாமிற்கு சென்ற திரு அமித் ஷா சி ஆர் பி எப் மற்றும் மாநில காவல்துறையினரிடம் நக்கலைட் தாக்குதல் குறித்த விவரங்களை கேட்டறிந்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாவோயிஸ்ட் நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார் இந்த தாக்குதல் சும்பவத்தில் நமது வீரர்களின் உயிர்த் தியாகும் வீண்போகாது என்றும் அவர் தெரிவித்தார் பழங்குடியினர் வாழும் பகுதிகளுக்குத் தேவையான உதவிகளை மத்திய மாநில அரசுகள் செய்து தரும் என்றும் அவர் கூறினார்

பிஜேபி அமைப்பு தினம் நாளை கொண்டாடப்படுகிறது இதையொட்டி நாடு முழுவதும் உள்ள கட்சித் தொண்டர்கள் இடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி காலை பத்தரை மணிக்கு காணொலிக் காட்சி மூலம் உரையாற்றவுள்ளார் கட்சியின் தலைவர் திரு ஜே பி நட்டாவும் உரையாற்றுகிறார் அமைப்பு தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு பிஜேபி ஏற்பாடு செய்துள்ளது ஒருங்கிணைந்த மருத்துவ தகவல்களுக்கான இணையதளத்தை மத்திய குகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் இன்று காணொலி மூலம் திறந்து வைத்தார் தற்போதுள்ள இருங்கிணைந்த நோய் கண்காணிப்பு திட்டத்திற்கு மாற்றாக இந்த புதிய இணையதள சேவை பன்மடங்கு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார்